இன்று பெங்களூருவில் சட்டப் பேரவைத் தலைவரை நேரில் சந்தித்து தங்களது ராஜினாமா கடி தங்களை அளிக்கனர்

இணைந்தனர்

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

செலவில் சுற்றுச்சூழல் சீரமைப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தங்களது ராஜினாமா கடிதங்களையும் பேரவைத் தலைவரிடம் அவர்கள் நேரில் அளித்தனர் இந்த பத்து பேரும் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தபோது சட்டப் பேரவைத் தலைவரை சந்திக்குமாறு உத்தரவிடப்பட்டது அரசியல் பரபரப்பு மற்றும் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இடையே கர்நாடக முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தலைமையில் அம்மாநில அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் அளித்த ராஜினாமா கடிதங்கள் மீது தாம் எடுத்துள்ள முடிவு குறித்து கர்நாடக சுட்டப் பேரவைத் தலைவர் நாளை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார் கர்நாடகா மற்றும் கோவா மாநிலங்களில் நிலவும் அரசியல் குழ்நிலை குறித்து காங்கிரஸ் கட்சி இன்று மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியது அவை கூடியபோது இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிலைகுலைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினார் கர்நாடகா மற்றும் கோவாவில் எழுந்துள்ள அரசியல் சூழ்நிலை ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே காங்கிரஸ் கருதுவதாக அவர் கூறினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவர் என்று கேட்டார் இவ்விரு மாநிலங்களிலும் எழுந்துள்ள அரசியல் குழ்நிலைகளுக்கு பிஜேபி எப்படி காரணமாக முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்தப் பிரச்சளை காரணமாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் மக்களவையிலும் கர்நாடகா கோவா மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலை குறித்த விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர்

கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் முன்னிலையில் சட்டப்பேரவை தலைவரிடம் இதற்கான கடிதத்தை அளித்தனர்

அதிமுகவின் திரு அ முகமது ஜான் திரு என் சந்திரசேகரன் ஆகியோரும் அந்தக் கூட்டணியில் உள்ள பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமணி ராமதாகம் பின்னர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்துப் பெற்றனர் திமுக உறுப்பினர்கள் திரு சண்முகம் திரு வில்சன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆகியோர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திலும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் மலரஞ்சலி செலுத்தினர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அகுற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியும் நடைபெறும்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்காள உத்தரவினை பிறப்பித்தது

பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கத் திட்டத்தில் மானியத்துடன் கூடிய கடன் வசதி செய்து தரப்பட்டு சுய வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார்

இன்று சட்டப்பேரவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார் அடுக்க ஐந்து ஆண்டுகளுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மாநிலம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி கட்டிடங்களில் தவா இரண்டு வட்சம் ருபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சத்துணவு மையங்களில் தலா ஐயாயிரம் ரூபாய் செலவில் காய்கறித் தோட்டம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார்

தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தம் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்வது குறித்து அரசு பிறப்பித்த ஆணை செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அதற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் நிராகரிப்பதாகவும் நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய செய்திகள் சில பத்திரிகைகளில் வெளியானதாகவும் அது முற்றிலும் தவறானது என்றும் கூறினார் மக்களுக்கு தரமான தகவல்களை கொண்டு சேர்ப்பது அவர்களின் அறிவாற்றலை வளர்ப்பது போன்றவை சுகாதாரத் திட்டங்களின் வெற்றியை உறுதி செய்யும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உலக மக்கள் தொகை தினத்தை முன்ளிட்டு புதுதில்லியில் இன்று பயிவரங்கு ஒன்றை தொடங்கி வைத்துப் பேசிய அமைச்சர் அதிகரித்து வரும் மக்கள் தொகை குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது இயலாத காரியமாக தோன்றினாலும் சாதாரண மக்களுக்கு சரியான தகவல்களை அளித்து சரியானதொரு தொலைநோக்குப் பார்வையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றார்